ஊழியர்களுக்குஊதியத்துடன் கூடிய விடுப்பு அளிக்கவேண்டும் என்றுதொழிலாளர் நலஆணையம் அறிவித்துள்ளது

தலைவர்கள் இன்றுவேட்பு மனுதாக்கல் செய்துள்ளனர்

போட்டிநாளைநடைபெறுகிறது

தேர்தல் நெறிமுறைமீறல் குறித்த புகார்களைசெயலி மூலம் தெரிவிக்கஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்

பின்ளா் செய்தியாளா்களிடம் பேசியஅவா் அஇஅதிமுக விள் தேர்தல் அறிக்கையமக்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டிருப்பதாகதெரிவித்தாா் மக்கள் நலப்பணிகளைதொய்வடையாமல் தனதுஆட்சியில் நிறைவேற்றிருப்பதாககூறியஅவர் பலதிட்டங்களைபட்டியலிட்டார் தேர்தலில் போட்டியிடும் அமைச்சர்கள் பல்வேறுகட்சித் தலைவர்கள் உள்ளிட்டபலரும் இன்றுவேட்பு மனுதாக்கல் செய்தனர் மாநிலஅமைச்சர்கள் திருஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியிலும் திரு தங்கமணி குமாரபாளையத்திலும் திருசெங்கோட்டையன் கோபிச்செட்டிபாளையத்திலும் ராஜபாளையத்தில் திருராஜேந்திரபாவாஜியும் திருபாண்டியராஜன் ஆவடியிலும் திருபெஞ்சமின் மதரவாயல் தொகுதியிலும் திருளம் ஆர் விஜயபாஸ்கர் கருரிலும் வேதாரண்யத்திலும்திருசெல்லூர் ராஜூ மதுரைமேற்குதொகுதியிலும்திருகடம்பூர் ராஜு கோவில்டட்டியிலும் திருஆர் பிஉதயகுமா் திருமங்கலம் தொகுதியிலும் திருகேபிஅன்பழகள் பாலக்கோடுதொகுதியிலும் திருசிவிசண்முகம் விழுப்புரத்திலும் ஆரணியில் திருசேவூர் ராமச்சந்திரனும் திருச்சிகிழக்குதொகுதியில் திருவெல்லமண்டிநடராஜனும் டாக்டர் சரோஜா ராசிபுரத்திலும் திரு எஸ் பிவேலுமணி தொண்டாமுத்தூரிலும் சுட்டப்பேரவைத் தலைவர் திருதனபால் அவிநாசிதொகுதியிலும் வேட்பு மலுதாக்கல் செய்தனர் திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியிலும் பொதுச்செயலாள் திருதுரைமுருகன் காட்பாடிதொகுதியிலும் வேட்புமனுமனுதாக்கல் செய்தனா் பிஜேபி யின் மகளிர் அணிதேசியதலைவர் திருமதிவானதிசீனிவாசனும் மக்கள் நீதிமய்யம் தலைவர் திருகமலஹாசனும் கோவைதெற்குதொகுதியில் வேட்புமனுதாக்கல் செய்தனர் அம்முகபொதுச்செயலாளர் திரு டி டிவிதினகரன் கோவில்பட்டிதொகுதியிலும் பாமகதலைவர் திரு ஜி கேமணிபென்னாகரம் தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமஒருங்கிணைப்பாளர் திருசீமான் திருவொற்றியூர் தொகுதியிலும் வேட்பு மனுதாக்கல் செய்தனர்

கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவாக்காளர்கள் முறையில் தபால் வாக்களிக்கஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

வாக்குச்சாவடிகளில் சமூக இடைவெளியைபின்பற்றிவாக்களிக்கவேண்டும் என்றும் முகக்கவசம் மற்றும் கையுறைகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் பிரச்சாரத்திற்குபதிவு பொருத்தப்படாதவாகனங்களைபயன்படுத்தினால் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுபோக்குவரத்துஆணையர் தெரிவித்துள்ளார்

மக்களவையில் இன்றுஎழுத்து மூலம் பதிலளித்தஅவர் இவற்றைசரக்குமற்றும் சேவைவரிவரம்புக்குள் சேர்க்க ஜி எஸ் டி குழுமம் பரிந்துரைஎதையும் செய்யவில்லைஎன்றார்